நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார்

அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார் புதுச்சேரி கோட்டாவில் தேர்வு செய்யப்பட்டுள்ள மாணவர்களின் விவரங்களை ஜிப்மர் நிர்வாகத்திடம் புதுச்சேரி வருவாய்த்துறை கேட்டுள்ளது

பிரதமர் தீபாவளியை உள்ளூர் பொருட்களுடன் கொண்டாடுமாறு நாட்டு மக்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் இந்த ஆண்டு தீபாவளிக்கான முழக்கமாக தீபாவளிக்கு உள்ளூர் என்ற சொற்றொடரை பிரதமர் அறிமுகம் செய்தார்

உள்ளூர் பொருட்களை மக்கள் தீபாவளிக்கு வாங்கி அதன் உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்கும் போது மற்றவர்களும் இதன் மூலம் பலன் அடைவார்கள் என்று பிரதமர் கூறினார் மேலும் ஒட்டு மொத்த உள்ளூர் பொருளாதாரமும் இதனால் மேம்படும் என்றும் அவர் கூறினார் வாரணாசி தொகுதியில் தற்போது சுகாதாரத்துறை மேம்பட்டு இருப்பதாகவும் இங்கு கிடைக்கும் மருத்துவ வசதிகள் காரணமாக மாநிலத்தின் கிழக்கு பகுதி மட்டுமின்றி நாடு முழுவதும் பலன் அடைகிறது என்றும்அவர் கூறினார் அமித்ஷா விவசாயிகள் இயற்கை முறை விவசாயத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார் அகமதாபாத்தில் நடைபெற்ற மாவட்ட வளர்ச்சிக் குழு கூட்டத்தில் காணொளி வாயிலாக பங்கேற்று பேசிய அவர் இயற்கை முறை விவசாயம் குறித்து விவசாயிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் வழிகாட்டுதல்களை வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் மக்களின் வாழ்வாதரத்தை மேம்படுத்த நாடு முழுவதும் வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் மேற்பார்வை குழு வாயிலாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக இக்கூட்டத்தில் பேசிய அதிகாரிகள் தெரிவித்தனர் பாலின சமன்பாட்டை எட்டுவதற்கும் இந்த குழுவின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது

இதனிடையே ஜிப்மர் மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் ராகேஷ் அகர்வால் இன்று வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் எம்

பி எஸ் இளநிலை மருத்துவக் கல்விக்கான அனுமதிக்கு புதுச்சேரி அரசின் அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் சமீபத்திய இருப்பிட சான்றிதழ் உள்ள மாணவர்களுக்கு மட்டுமே புதுச்சேரி இருப்பிடத்தின் அடிப்படையில் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார் இதற்கான விதிமுறைகள் அனைத்தும் ஜிப்மர் வலைதளப் பகுதியில் பிராஸ்பெக்டர்ஸ் வெளியீட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றும் இதன் அடிப்படையிலேயே எம்பிஎஸ் இடைநிலை மருத்துவக் கல்விக்கான அனுமதி நடைபெறும் என்றும் டாக்டர் அகர்வால் தெரிவித்துள்ளார் இதனிடையே புதுச்சேரி கோட்டாவில் தேர்வு செய்யப்பட்டுள்ள மாணவர்கள் தொடர்புடைய அனைத்து ஆவணங்களையும் வழங்குமாறு புதுச்சேரி வருவாய்த்துறை ஜிப்மர் நிர்வாகத்திடம் கேட்டுள்ளது

புதுச்சேரியில் மருத்துவ படிப்பில் அரசுப்பள்ளி மாணவர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்கும் விஷயத்தில் புதுச்சேரி அரசின் தாமதமான அலட்சியமான கவனக்குறைவான செயலால் இந்த ஆண்டு உள் ஒதுக்கீடு பெற்றுத்தா ஏற்பட்டுள்ளதுஎன்றுதி மு க

எல் ஏ

இதுதொடர்பாகஇன்றுஅவர்வெளியிட்டுள்ளஅறிக்கையில் அமைச்சரவையின் முடிவிற்கே ஆளுநர் ஒப்புதல் தராத நிலையில் சட்டசபையை கூட்டி ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பினால் ஏதேனும் பலன் கிடைக்கவும் வாய்ப்பு உள்ளதுஎன்றுகுறிப்பிட்டுள்ளார் அரசுப்பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் உள் ஒதுக்கீடு கிடைக்க அரசு எடுக்கும் அனைத்து உறுதியான நிரைப்பாட்டிற்கும் திமுக அதாவு அளிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் பிஜேபி கைது புதுச்சேரியில் மத்திய திட்டங்கள் வேண்டுமென்றே மறைக்கப் படுவதாகவும் பல திட்டங்கள் அமல்படுத்தப்படாமல் தவிர்க்கப்படுவதாகவும் கூறி மாநில பிஜேபி மகளிர் அணியினர் இன்று காமராஜர் சிலை அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசின் திட்டங்களை புதுச்சேரி அரசு செயல்படுத்தி அதன் பலன்களை மக்கள் பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர் பின்னர் ஆர்ப்பாட்டக் காரர்கள் நகரின் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக செல்ல முயன்ற போது காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டனர் மாநில பிஜேபி மகளிரணி தலைவி திருமதி ஜெயலட்சுமி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநிலத் தலைவர் திரு சாமிநாதன் பொதுச்செயலாளர் திரு ஏம்பலம் செல்வம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் ஜன் அந்தோலன் தற்போது தீபாவளிப் பண்டிகைக் காலம் என்பதால் கடைகளுக்கு செல்லும் மக்கள் முறையாக முகக் கவசம் அணியாமலும் தனிமனித இடைவெளியை கடைபிடிக்காமலும் செயல்படுகிறார்கள் என்றும் இதனால் புதுச்சேரியில் குறைந்து வரும் கொரோனா வைரஸ் பரவல் மேலும் அதிகமாகி விடும் ஆபத்து உள்ளது என்றும் புதுச்சேரி சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்துள்ளார்

காரைக்காலில் புதிதாக யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை

இது தேசிய அளவைவிட அதிகமாக இருப்பது குறிப்பிடத்தக்கது

கடலூர் மாவட்ட ஆட்சியர் தீபாவளி பண்டிகையை முன்னெச்சரிக்கையுடன் கொண்டாடினால் கொரோனா வைரஸ் தொற்று மேலும் பரவாமல் கட்டுப்படுத்த முடியும் என்று கடலூர் மாவட்ட ஆட்சியர் திரு சந்திரசேகர் சாகமூரி தெரிவித்துள்ளார் மத்திய அரசு மக்கள் தொடர்பு கள அலுவலகம் இன்று கடலூரில் ஏற்பாடு செய்திருந்த கொரோனா வைரஸ் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய அவர் அரசின் நடவடிக்கையால் கடலூரில் கொரோனா வைரஸ் தொற்று குறைந்து கொண்டே வருவதாகவும் இதே நிலை நீடித்தால் இத்தொற்றை முழுவதுமாக கட்டுப்படுத்த முடியும் என்று கூறிய அவர் தீபாவளி பொருட்களை வாங்க கடைக்கு செல்லும்பொழுது அணியவேண்டும் என்றும் தனிமனித கட்டாயம் ழுகக் கவசம் இடைவெளியை முறையாக பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் பீகார் பீகார் மாநில சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறுவதை ஒட்ட அங்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளனர்